திருஎடப்பாடிபழனிசாமிதெரிவித்துள்ளார்

எனதுணைமுதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் கூறியிருக்கிறார்

நேபாளம் இன்று இலங்கைஅதிபர் திருமைத்ரிபாலசிறிசேனாவைசந்தித்துபேசினார்

எனபிஜேபி மூத்ததலைவரும் மத்தியஅமைச்சருமானதிருநிதின் கட்ரிபுகழாரம் சூட்டியுள்ளார்

சேலம் மாவட்டம எடப்பாடிதொகுதிக்குஉட்பட்டகோனோப்பட்டியில் அரசுஆரம்பசுகாதாரநிலையைத்தைதிறந்துவைத்துபேசியஅவா ஏழைஎளியமக்களுக்குஅந்தந்தபகுதிகளிலேயேமருத்துவசிகிச்சைவழங்க தேவையானசூழ்நிலையைதமிழகஅரசுமேற்கொண்டுவருவதாகக் கூறினார் தமிழ்நாட்டில் உள்ளமருத்துவர்கள் சிறப்பானசிகிச்சைஅளித்து மருத்துவசேவைஅளிப்பதில் அகில இந்தியஅளவில் முதலிடம் வகிப்பதாகமுதலமைச்சர் குறிப்பிட்டார்

ஏழைஎளியமக்கள் குறைந்தகட்டணத்தில் உயர்கல்விபயிலும் சூழ்நிலைஉருவாக்கப்பட்டிருப்பதாக் கூறினார் கல்வித்துறைவளர்ச்சிக்காகமேற்கொள்ளப்பட்டநடவடிக்கைகள் மக்களிடையேபெரும் வரவேற்பைபெற்றிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார்

மக்கள் நலனுக்காகதமிழகஅரசுநிறைவேற்றிவரும் பல்வேறுதிட்டங்களையும் முதலமைச்சர் பட்டயலிட்டார் அஇஅதிமுகஅரசுசெயல்படுத்திவரும் திட்டங்கள் மக்களிடையேபெரும் வரவேற்பைபெற்றிருப்பதாகதுணைமுதலமைச்சா் திரு ஒ பன்னீர்செல்வம் கூறியுள்ளார் இன்றதிருப்பரங்குன்றத்தில் செய்தியாள்ளிடையேபேசியஅவர் மக்கள் நலத்திட்டங்களைமுன்னிறுத்தியேஅஇஅதிமுகதேர்தலைசந்திக்கும் என்றார் எந்ததேர்தல் வந்தாலும் அதில் அஇஅதிமுகவெற்றிபெறும் என்றும் திருபன்னீர்செல்வம் நம்பிக்கைதெரிவித்தாா் தமிழகத்தில் சீர்மிகுநகரங்கள் திட்டத்திற்கானஒப்பந்தப்புள்ளிகோரியதில் நடைபெற்றதாகக் கூறப்படும் முறைகேடுகுறிக்துடயரதிகாரிதலைமையில் சிறப்பு குழுவைஅமைத்துவிசாரணைநடத்தவேண்டுமெனதிமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் வலியுறத்தியுள்ளார் அவர் இன்றுவெளியிட்டுள்ளஅறிக்கையில் இந்தபணிகளில் உள்ளாட்சித்துறைஅமைச்சர் திருவேலுமணியின் தலையீடு இருப்பதாகக் குற்றம்சாட்டியுள்ளார் முறைகேடுகளில் தொடர்புடையஅதிகாரிகள் மீதும் கடும் நடவடிக்கைஎடுக்குமாறுதிரு ஸ்டாலின் கூறியுள்ளார் மறைந்ததிமுக தலைவர் கருணாநிதிசிறந்ததோழமைகட்சித் கலைஞர் தலைவராகதிகழ்ந்தவர் என்றபிஜேபி மூத்ததலைவரும் மத்தியஅமைச்சருமானதிருநிதின் கட்கரி புகழாரம் குட்டியுள்ளார் சென்னையில் இன்றுமாலைதிமுகபொதுச்செயலாளா் திரு க அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற அனைத்துக் கட்சியினர் பங்கேற்றகருணாநிதியின் புகழஞ்சலிகூட்டத்தில் பேசியஅவர் கருணாநிதியைஒருமாநிலகட்சித் தலைவராகமட்டும் பார்க்கமுடியாதுஎன்றார் கலைஞ் கருணாநிதிநெருக்கடிநிலையைதுணிச்சலாகஎதிர்த்தவர் என்றும் நெருக்கடநிலைகாலத்தில் திமுக வின் துன்புறுத்தப்பட்டதையும் திருநிதின்கட்கரிசுட்டிக்காட்டினார் இந்நிகழ்ச்சியில் பேசியஐக்கிய ஜனதாதளதலைவரும் பீகார் முதலமைச்சருமானதிருநிதிஷ்குமார் சமூக நீதிக்காகஅயராதபாடுபட்டவர் மறைந்த தலைவர் கருணாநிதிஎன்றார் கணவனை இழந்தபெண்களின் மறுமணம் தீண்டாமைஒழிப்பு போன்றவற்றுக்காகவும் அரும்பாடுபட்டகருணாநிதி பல்வேறுதுறைகளில் தமிழகம் முன்னோடிமாநிலமாகதிகழபாடுபட்டவர் என்றும் புகழாரம் சூட்டினார்

பிம்ஸ்டெக் மாநாட்டில் பங்கேற்பதற்காகநேபாளதலைநகர் காட்மாண்ட் சென்றுள்ளபிரதமர் திருநரேந்திரமோடி இடையே இன்று இலங்கைஅதிபர் திருமைத்ரிபாலசிறிசேனாவைசந்தித்துபேசினார்

மத்திய அரசின் சரக்குமற்றம் சேவைவிவிதிப்பு நாட்டில் இதுவரைமேற்கொள்ளப்படாதமாபெரும் வரிசீர்திருத்தம் எனகுடியரசுத் தலைவர் திருராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார் குடியரசுத் தலவர் மாளிகையில் இந்தியவருவாய் இன்று பணிபயிற்சிஅதிகாரிகளிடையேபேசியஅவர் இந்தவரிவிதிப்பு வெற்றிகரமாகநடைமுறைப்படுத்தப்பட்டதமிகுந்தமனநிறைவைஅளிப்பதாகக் கூறினார் முன்னேற்றகரமான இந்தவரிகட்டமைப்பு மாற்றத்தின் மூலம் நாட்டின் பொருளாதாரமும் நோ்மையாகவரிசெலுத்துவோரும் பயனடைவார்கள் என்றும் திருராம்நாத் கோவிந்த் தெரிவித்தார் வருவாய் பணியில் புதிதாகசேரும் அதிகாரிகள் ஜி எஸ் டி வரிவிதிப்பு நாடுமுழுவதும் அமல்படுத்தப்படுவதையும் நாட்டின் வளா்ச்சித் திட்டங்களுக்குத் தேவையானநிதிஆதாரங்கள் கிடைப்பதையும் உறுதிசெய்யுமாறுகுடியரசுத் தலைவர் கேட்டுக் கொண்டாா் நாட்டில் உள்ளதுறைமுகங்கள் தனியார்மயமாக்கப்படமாட்டாதுஎனமத்தியகப்பல் மற்றும் சாலைபோக்குவரத்துத் துறைஅமைச்சா் திருநிதின் கட்கரிதெரிவித்துள்ளாா் மும்பையில் இன்றுநிகழ்ச்சிஒன்றில் பேசியஅவர் துறைமுகங்கள் தொடர்ந்துஅரசின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றார்

மருத்துவமனைசார்பில் வைக்கப்பட்டுள்ளஜெனரேட்டரைஅகற்றஉத்தரவிடக்கோரிதொடரப்பட்டவழக்கில் நீதிபதிதிரு எஸ் எம் சுப்பரமணியம் இன்று இந்தஉத்தரவைபிறப்பித்தார்

மாநகராட்சிஅலுவலகங்களில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தவேண்டுமென்றும் நீதிபதிதிருசுப்ரமணியம் அறிவுறுத்தியுள்ளார்

விளையாட்டுச் செய்திகள் ஆசியவிளையாட்டுபோட்டிகளில் இந்தியாவுக்குஒரு தங்கம் இரண்டுவெண்கலப்பதக்கங்கள் கிடைத்தன